நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார்

பேருந்து மீது கல் வீசிய வழக்கில் மூன்றாண்டு சிறைத்தண்டளை விதிக்கப்பட்டுள்ள மாநில அமைச்சர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி ராஜினாமா செய்துள்ளார்

அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது

முதன்முறையாக கைப்பற்றி இந்திய அணி வரலாறு படைத்துள்ளது இனி விரிவான செய்திகள் தமிழக விவசாயிகளின் நலனை பாதுகாக்க அரசு எப்போதும் துணை நிற்கும் என்று முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சுட்டப்பேரவையில் நேற்று மேகதாது அணை மற்றும் விவசாயிகளுக்கான பயிர் காப்பீடு தொடர்பாக விளக்கம் அளித்த அவர் காவிரி டெல்டா மாவட்டங்களில் காப்பீடு செய்த விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருந்தால் வங்கிகளின் மூலம் அவர்களுக்கு உரிய காப்பீட்டு தொகை வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் அதிமுக அரசு மாநில விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் காவிரி நீர் பெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் மேகதாது அணை விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மத்திய அரசும் கர்நாடக அரசும் நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி வருவதாக முதலமைச்சன் குறிப்பிட்டார்

சென்னை விழுப்புரம் சேலம் கோவை கும்பகோணம் மதுரை ஆகிய அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு இந்த பேருந்துகள் அனுப்பி வைக்கப்படும் பேருந்து மீது கல் வீசி தாக்கிய வழக்கில் அமைச்சர் திரு பாலகிருஷ்ண ரெட்டிக்கு மூன்றாண்டுகள் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதை அடுத்து அவர் தமது பதவியை நேற்று ராஜினாமா செய்தார் முதலமைச்சன் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார் இந்த கடிதத்தை முதலமைச்சா் ஆளுநருக்கு அனுப்பி வைத்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன

அதுவரை தண்டனையை நிறுத்தி வைக்குமாறும் அவர் சார்பில் விடப்பட்ட கோரிக்கையை சிறப்பு நீதிபதி சாந்தி ஏற்றுக்கொண்டு தண்டனையை நிறுத்தி வைக்க உத்தரவிட்டாா் இதனிடையே சிறைத்தண்டனை பெற்ற அமைச்சர் திரு பாலகிருஷ்ண ரெட்டியை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் மாணவர்களின் எதிர்காலத்தை மனதில்கொண்டு இன்று நடைபெற உள்ள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஆசிரியர்கள் பங்கேற்க வேண்டாம் என்று பள்ளிக்கல்வித் துறை அமைச்சா் திரு செங்கோட்டையன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அம்பத்தூரில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஸ்மா்ட் வகுப்பறையை திறந்துவைத்து அவர் பேசினார் தமிழ்நாட்டில் முவாயிரம் பள்ளிகளில் ஸ்மாா்ட் வகுப்புகள் தொடங்கும் வகையில் இணையதள இணைப்புகள் கொடுக்கப்பட உள்ளதாக கூறினார் எட்டு முதல் பத்து வகுப்பு வரையிலான மாணாக்கருக்கு சிறிய மடிக்கணினிகளை வழங்குவதற்கு நிதி வழங்குமாறு மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பிரிவினருக்கு உயர்கல்வியிலும் நேரடி வேலை வாய்ப்பிலும் பொதுப்பிரிவில் பத்து சதவீத உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஆண்டு வருமானம் எட்டு லட்சம் ரூபாய்க்கு கீழ் உள்ளவர்களும் ஐந்து ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளின் பிள்ளைகளும் இந்த இடஒதுக்கீட்டட்பெற இயலும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன

நாடெங்கும் ஜவகர் நவோதயா பள்ளிகளில் வரும் கல்வியாண்டில் ஐயாயிரம் கூடுதல் இடங்கள் ஏற்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது இதற்கான அனுமதியை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சா் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கா நேற்று புதுதில்லியில் வழங்கினார் கிராமப்புற மாணவர்கள் தரமான கல்வியை பெறும் வகையில் மிகப்பெரிய அளவில் இந்த விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார்

தனியார் பண்பலை வானொலி நிறுவனங்கள் இன்றுமுதல் அகில இந்திய வானொலி செய்திகளை ஒலிபரப்ப உள்ளன தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்தன் ரத்தோர் இன்று புதுதில்லியில் செய்தியறிக்கை பங்கீட்டிற்கான திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார் இதுகுறித்து அகில இந்திய வானொலி செய்திப் பிரிவுக்கு அளித்த பேட்டியில் அமைச்சர் ரத்தோர் இது ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை என்றும் வானொலிதான் மக்குளுக்கான மிகப்பெரிய பொதுமக்கள் ஊடகம் என்றும் கூறினார்

நாட்டில் பணப்புழக்கத்தில் தட்டுப்பாடு ஏற்படாது என்றும் அதற்கான நடவடிக்கைகளை ரிசர்வ் வங்கி உரிய நேரத்தில் எடுக்கும் என்றும் ரிசா்வ் வங்கி ஆளுநர் திரு சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் நேற்று செய்தியாளாகளிடம் பேசிய அவா் தற்போதுள்ள பணத்தேவையை பூர்த்தி செய்யும் அளவிற்கு ரூபாய் நோட்டுக்கள் பழக்கத்தில் உள்ளதாக கூறினார்

மதுரையில் நேற்று பிரதமர் உஜ்வாவா திட்ட விளக்கக் கூட்டத்தில் பங்கேற்றப்பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

மலைவாழ் மக்கள் வசிக்கும் கிராமங்களில் சிலிண்டர் விநியோகத்தில் சில நடைமுறை சிக்கல் இருப்பதாகவும் அவர் கூறினார்

உலக வங்கி குழுத் தலைவா் திரு ஜிம் யாங் கிம் அடுத்த மாதம் முதல் தேதியன்று பதவியிலிருந்து விலகுகிறார்

ஈரானில் உள்ள முக்கிய துறைமுகமான சாபாகர் நிர்வாக நடைமுறை பொறுப்புகளை இந்தியா தன்வசம் ஏற்றுள்ளது நான்காவது ரெய்சீனா பேச்சுவார்த்தை புதுதில்லியில் இன்றுமாலை தொடங்குகிறது ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு டாரோ கோனோ நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுதில்லியில் சந்தித்து பேசினார் ஈரான் வெளியுறவு அமைச்சா் திரு ஜாரிஃப் ஆஸ்திரேலியா வெளியுறவு அமைச்சா் திரு மாரீஸ் பாய்னே ஆகியோர் வெளியுறவு அமைச்சன் திருமதி சுஷ்மா சுவராஜை இன்று சந்தித்து பேச உள்ளனர் ஜம்மு மற்றும் ரஜோரி மாவட்டங்களில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாதுகாப்பு நிலவரம் குறித்து ராணுவ வடக்குப் பிரிவு தளபதி லெப்டினென்ட் ஜெனரல் ரன்பீர்சிங் நேற்று ஆய்வு செய்தாா் சிவில் விமானப் போக்குவரத்து பாதுகாப்பு தலைவராக உள்ள திரு குமா் ராஜேஷ் சந்திரா எஸ் எஸ் பி தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார் திருவாரூர் மாவட்டத்தில் பிரசித்திப் பெற்ற முத்துப்பேட்டை கந்தூரி விழா நேற்று கொடியேற்றதுடன் தொடங்கியது விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தொடரை அந்நாட்டு மண்ணில் முதன் முறையாக கைப்பற்றி இந்தியா வரலாறு படைத்துள்ளது

குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமா் திரு நரேந்திர மோடி மேற்கு வங்க முதலமைச்சா் செல்வி மம்தா பானா்ஜி ஆகியோா் இந்திய அணிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனா்

இப்போட்டியில் ஆறு அணிகள் பங்கேற்கின்றன